தங்களதுகூட்டணிதலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர்

விவசாயத்தைபாதிக்கும் எந்தவொருதிட்டத்தையும் அமைதிக்கமுடியாதுஎன்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

மக்களின் முடிவைஎதிர்நோக்கியுள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

வரும் வியாழக்கிழமைதேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா தேசிய ஜனநாயககூட்டணியில் உள்ளகட்சித் தலைவர்களுடன் நாளைஆலோசனைநடத்தஉள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் இந்தகூட்டத்தில் அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருஎடப்பாடிபழனிசாமிமற்றும் ஒருங்கிணைப்பாளரும் துணைமுதலமைச்சருமானதிரு ஓ பள்ளீர்செல்வம் பங்கேற்கஉள்ளனர் தேசிய ஜனநாயககூட்டணியில் இல்லாத இதரகட்சித் தலைவர்கள் புதிய அமைப்பதுதொடர்பானபணிகளை மேற்கொள்வதற்கு புதுதில்லியில் ஆலோசனைநடத்துகின்றனர் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி தெலுங்கு தேசகட்சித் தலைவரும் ஆந்திரபிரதேசமுதலமைச்சருமானதிருசந்திரபாபு நாயுடு தேசியவாதகாங்கிரஸ் கட்சித் தலைவர் திருசரத்பவார் ஆகியோர் ஆலோசனைநடத்துகின்றனர் திருசந்திரபாபு நாயுடு ஏற்கனவேசமாஜ்வாதிகட்சித் தலைவர் திருஅகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்விமாயாவதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்கு வங்கம் முதலமைச்சருமானசெல்விமம்தாபானார்ஜி லோக் தந்த்ரீக் ஜனதாதள் தலைவர் திருசரத்யாதவ் ஆம் ஆத்மிகட்சித் தலைவர் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இடதுசாரிகட்சித் தலைவர்களையும் சந்தித்துஆலோசனைநடத்தினார் தமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ காவல் துறை இயக்குநர் திருஅசுதோஷ் சுக்லாஆகியோர் வாக்குஎண்ணிக்கைக்கானமுன்னேற்பாடுகள் குறித்துஆய்வு மேற்கொண்டனர் மாநிலத்தில் உள்ளமாவட்டஆட்சியர்களும் மாநகரகாவல் ஆணையர்களும் காவல் துறைகண்காணிப்பாளர்களும் இந்தகாணொலிகாட்சிஆவோசனையில் பங்கேற்றனர் மாவட்டங்களில் நடைபெறும் முன்னேற்பாடுகள் குறித்துஎமதுசெய்தியாளர்கள் தரும் தகவல்

சேலத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஹைட்ரோகார்பன் கிட்டம் தொடர்பாகஏற்கனவேமுடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனைஅனுமதிப்பதற்கு இல்லைஎன்றார் கருத்துக்கணிப்புகளை இறுதிமுடிவுகளாககருதக்கூடாதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

சென்னைக்குஅருகேஉள்ளஏரிகள் மூலமாகநகருக்குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் தேவைப்பாட்டல் ரயில் மூலம் தண்ணீர் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார்

காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளகட்சிகள் திருராகுல்காந்தியைபிரதமராகஏற்றுக்கொள்வதற்குதயாராக இல்லைஎன்றுபிஜேபிதேசியசெயற்குழுஉறுப்பினர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார்

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஹடகங்கள் வெளியிட்டுள்ளகருத்துக்கணிப்புகள் ஒருதலைபட்சமாக இருப்பதாகசுட்டிக்காட்டினார்

பங்கரவாதஎதிர்ப்பு தொடர்பானகருத்தரங்குகளையும் கலந்துரையாடல்களையும் விவாதங்களையும் நடத்துமாறுவேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதுதொடர்பாகஅனைத்து பல்கலைக்கழகதுணைவேந்தர்களும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகபல்கலைக்கழகமானியக்குழதெரிவித்துள்ளது

செங்கம் வேணுகோபாலபார்த்தசாரதிபெருமாள் திருக்கோவில் இன்றுதேர் திருவிழாவெகுவிமர்சியாகநடைபெற்றது

பத்துஆடவர் பிரிவுகளிலும் எட்டுமகளிர் பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன

ஜின்ஜினியாவில் நடைபெற்றதென்கொரியஅணிக்குஎதிரானமகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியஅணி இரண்டுக்கு ஒன்றுஎன்றகோல் கணக்கில் வெற்றிபெற்றது நாளைமறுநாள் இரண்டாவதுஆட்டம் நடைபெறுகிறது